தமிழகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி வார்டு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறப்பினர் பதவிகளுக்கு பெரும்பாலான இடங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் திமுக அதிக இடங்களில் வெற்றிபெற்றுள்ளது அடுத்த நிலையில் அஇஅதிமுக உள்ளது இளம் விஞ்ஞானிகள் புதுமை கண்டுபிடிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு பெரும்பாவான இடங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் திமுக அதிக இடங்களில் வெற்றிபெற்றுள்ளது அதற்கு அடுத்த நிலையில் அஇஅதிமுக உள்ளது

சேலத்திலிருந்து விஜயகுமார் நாகை மாவட்டத்திலும் அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன

மாவட்டத்தின் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வெற்றிபெற்றவர்கள் இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டனர்

காங்கிரஸ் ஒரு இடத்தை பிடித்துள்ளது சுயேச்சை ஒரு இடத்தில் வெற்றிபெற்றுள்ளார்

இளம் விஞ்ஞானிகள் புதுமை கண்டுபிடிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியாவின் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதன் வெற்றியை பொறுத்தே அமையும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த அறிவியல் மாநாடு வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மத்திய அமைச்சா் திரு ஹா்ஷவா்தன் கா்நாடக முதலமைச்சா் திரு எடியூரப்பா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர்

வேளாண் பருவநிலை பயிர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நவீன தலைப்புகளில் இந்த விவாதங்கள் நடத்தப்படவுள்ளது நோபல் பரிசுப்பெற்ற ஜெர்மன் இயற்பியல் பேராசிரியர் திரு ஸ்உஃபன் ஹெல் உள்ளிட்ட பல முதுபெரும் அறிஞர்கள் பங்கேற்கும் பொது விரிவுரைகளும் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளன விவசாயிகள் குழந்தைகள் மகளிர் ஆகியோருக்கான அறிவியல் மாநாடுகளும் முதல் முறையாக நடத்தப்படுகிறது

இதனை தேசிய கடல்வள தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குனர் டாக்டர் எம் ஏ ஆத்மானந்த் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் காரணமாக கடல்நீர் மட்டம் உயர்வதால் இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பது பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பிளாஸ்டிக் கழிவுகள் எவ்வாறு கடல்நீரில் கலந்து சிறு துகள்களாக மாற்றமடைந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பது பற்றிய ஆராய்ச்சியும் நடத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா உட்பட வளரும் நாடுகளில் உடல் பருமன் பிரச்சினையும் ஊட்டச்சத்து இன்மையும் சவால்களாக திகழ்வதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை அறிவியலாளர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் கூறியிருக்கிறார்

சத்துணவு திட்டங்களில் அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்களுக்கு இணையாக நுண்வூட்டச்சத்து நிறைந்த பயறு வகைகள் பருப்புகள் போன்றவற்றை அதிகம் சேர்க்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவில் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு உரிய ஊட்டச்சத்துக் கொள்கையை வகுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது உருவச்சிலைக்கு கோவில்பட்டி கோட்டாட்சியர் திருமதி விஜயா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாஞ்சாலஞ்குறிச்சியில் உள்ள கட்டபொம்மன் கோட்டையில் அவரது உருவச்சிலைக்கு வம்சாவழியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினா் சக்திவேல் முருகன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார்